மக்கள் வீடுகளிலேயே தொழுகை நடத்தினர்

தமிழகத்தின் விலைக்கு இணையாக கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது

ரமலான் ஈகைத் திருநாளாம் ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அன்பு அமைதி நல்லிணக்கம் சகோதரத்துவம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதாக பண்டிகைகள் திகழ்கின்றன என்றும் சமூகத்தில் மிகவும் நலிந்த மக்களுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை உறுதிபடுத்தும் விதமாக இந்நாள் அமைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் இத்திருநாளில் கருணை சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கம் மேலும் அதிகரிக்கட்டும் என்றும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியத்துடனும் செழிப்புடனும் வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்

புதுச்சேரியிலும் இஸ்லாமிய மக்கள் தங்கள் வீடுகளிலேயே தொழுகை நடத்தினர் புதுச்சேரியில் உள்ள பள்ளிவாசல்களில் இன்று தொழுகை எதுவும் நடைபெறவில்லை இஸ்லாமிய சிறப்பு பெருமக்களுக்கு புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் அமைச்சகள் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர்

விமான சேவை உள்நாட்டு பயணிகள் விமான சேவை இன்று முதல் தொடங்கியுள்ள நிலையில் உதான் திட்டத்தின்கீழ் பயணிகள் விமானம் இயக்கப்படும் என மத்திய உள்நாட்டு விமான போக்குவரத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் பதிவில் வடகிழக்கு மாநிலங்கள் மலைபிரதேசங்கள் தீவுகள் போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உதான் திட்டத்தின்கீழ் இயக்கப்படும் விமானங்கள் மிகுந்த பயனளிப்பதாக தெரிவித்தார்

வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வசதியாக சவுக்கு கம்புகளால் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கூட்டத்தினர் கட்டுப்படுத்தப்பட்டனர் இருப்பினும் நீண்ட வரிசையில் காத்திருந்து மதுபிரியர்கள் மதுபானங்களை வாங்கிச் சென்றனர் புதுச்சேரி காரைக்காலில் மட்டும் மதுக்கடைகள் இன்று திறக்கப்பட்டன என்றும் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் அவற்றின் அண்டை மாநிலங்களில் விற்கப்படும் மதுபானங்களின் விலைக்கு ஏற்ப கொரோனா வரி நிர்ணயம் செய்த பின்னர் கடைகள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே மதுக் கடைகள் திறப்பு விவகாரத்தில் திமுக வின் இரட்டை நிலைப்பாட்டைக் கண்டித்து புதுச்சேரியில் அஇஅதிமுகவினர் கருப்பு நிற பலூனை பறக்க விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை சூளைமேடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்கு நேரில் சென்று அவரிடம் உடல் நலம் விசாரித்தார்

இதுகுறித்து அவர் இன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில்

புதுச்சேரியில் சமூகத்தொற்று ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் இருப்பதால் வெளியிலிருந்து புதுச்சேரிக்கு வருபவர்கள் தவிர புதுச்சேரியில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் தொடர்பில் இருந்த அனைவரையும் பரிசோதிக்க வேண்டுமென அவர் தெரிவித்தார்

மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் தமிழ்நாட்டில் கடந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் காட்டும் சூழலை புரிந்துகொண்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றில் கேட்டுக்கொண்டுள்ளார் ஒலிம்பிக் போட்டிகளில் மூன்று முறை தங்கப் பதக்கம் வென்ற முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர் பல்வீர் சிங் இன்று காலமானார்

அவரது மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது